செயல்களைக் கண்ணகாணித்து ஒடுக்குமாறு அந்நாட்டு அரசை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது

இயக்கம் தொடர்பாக பெரும்பாலான மாநிலங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது

எடைப்பிரிவில் இந்தியாவின் கவ்ரவ் பிதரி வெண்கலப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இங்கிலாந்து மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தீவிரவாத சதிச் செயல்களைக் கண்ணகாணித்து ஒடுக்குமாறு அந்நாட்டு அரசை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா வந்துள்ள அந்நாட்டின் தீவிரவாத ஒழிப்புத்துறை அமைச்சர் திருபரோனஸ் வில்லியம்ஸ் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவை புதுதில்லியில் நேற்று சந்தித்துப் பேசினார் அதைத்தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சுட்ட விரோத குடியேற்றத்தை தடுப்பது குற்றவாளிகளை திருப்பி அனுப்புதல் குற்ற சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்களை பகிர்ந்து கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத செயல்களுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்ற நிதி நடவடிக்கைகள் செயல் திட்ட குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதில் சர்வதேச நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார் மற்றொரு நாட்டில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் இங்கிலாந்தில் பாதுகாப்பாக இருப்பதை அந்நாடு அனுமதிக்கக்கூடாது என்று திரு ரிஜிஜு கேட்டுக்கொண்டார் எனினும் பிரிட்டள் அரசின் சட்ட நடவடிக்கைகளையும் அந்நாட்டு நீதிமன்ற உத்தரவுகளையும் இந்தியா மதிப்பதாகவும் அதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை இந்தியா அழைத்து வந்து விசாரிக்கும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசுக்கு குறிப்பிட்டார் இந்த விஷயத்தில் உயர்நிலை அளவில் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று பிரிட்டன் அமைச்சர் திரு பரோனஸ் வில்லியம்ஸ் உறுதி அளித்தார் தொழிலதிபர் விஜய் மல்லைய்யாவை இந்தியாவுக்கு அழழத்து வரும் நடவடிக்கைகள் இங்கிலாந்து நீதிமன்றங்களில் பல்வேறு நிலைகளில் உள்ளதாகவும் இதுதொடர்பாக ஏற்கெளவே இந்தியாவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இணையதள பாதுகாப்பு மற்றும் தகவல் பாதுகாப்பு தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று சண்டிகரில் மண்டல பயிலரங்கத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் இமாச்சலப்பிரதேசம் சண்டிகர் ஹரியானா உத்தரகாண்ட் தில்லி ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர் இந்த பயிலரங்கில் நாட்டின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக கருத்துக்களைத் தெரிவிக்கவுள்ளனர் கிராமங்களில் செயல்படும் ஐந்தாயிரம் வைஃபை மையங்களை மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் மேலும் பொது சேவை மையங்கள் மூலம் ரயில் பயண சீட்டுக்கள் வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்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 மத்தியப்பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் பிஜேபி நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் மக்களவை மற்றும் மாநில சுட்டப்பேரவை தேர்தலை முன்ளிட்டு அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார்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

உலக அளவில் பின்பற்றப்படும் நடைமுறைக்கேற்ப இந்த மாற்றம் செய்யப்படவுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் புதுதில்லியில் தெரிவித்தார் சர்வதேச அளவில் ரத்த வங்கிகள் என்று அழைக்கப்படுவதில்லை எனவும் ரத்த மையங்கள் என்றே அவை அழைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ரத்ததானம் வழங்குவதற்கான நடைமுறைகளில் மாற்றம் செய்ய உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாயின் உடல் நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காக திரு அடல் பிஹாரி வாஜ்பேயி நேற்று எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி மருத்துவர்களிடமும் திரு வாஜ்பாயின் குடும்ப உறுப்பினர்களிடமும் உரையாடினார் திரு வாஜ்பாயின் உடல் நிலை சீராக இருப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை கூறியுள்ளது முன்னதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கட்சியின் மூத்த தலைவர் திரு எல்

அத்வானி க்காதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோரும் மருத்துவமனைக்குச் சென்று நலம் விசாரித்தனர் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் அகில இந்திய வாளொலி செய்திப்பிரிவு சார்பில் ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சியில் மத்திய கவாச்சாரத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மாவின் பேட்டி இன்று இடம்பெறுகிறது இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை காப்பது என்ற கருப்பொருளில் இன்று இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது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

இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் பிரசவத்தின்போது தாய்மார்கள் இறப்பு விகிதம் பெரும் அளவு குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்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 சௌத்ரி பிரேந்திர சிங் கூறியுள்ளார் ரூர்கேலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஃகு உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகிலேயே இரண்டாவது இடத்தில் உள்ளது என்றார்

உத்தராகண்ட் மாநிலத்தில் கட்டப்பட்டு வரும் நீர்மின் நிலையப் பணிகளுக்கு அந்த மாநில உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவில் கட்டுமானப் பணிகளின் போது உருவாகும் கழிவுகள் கங்கை உள்ளிட்ட ஆறுகளின் கரைகளில் கொட்டப்படுவதாகவும் இதனால் கற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டு இருந்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் ராஜீவ் சர்மா லோக்பால் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுபோன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ளட்டு வாரங்களுக்குள் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது

கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட நேபாள் பாரத் மைத்ரி நீர்ப்பாசனத் திட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இறதி கட்டமாக இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இதற்கான காசோலையை அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு மஞ்சீவ் சிங் பூரி அந்நாட்டின் செயலாளர் திரு சஞ்சய் சர்மாவிடம் காட்மாண்டுவில் நேற்று வழங்கினார்

அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புக்கும் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உள் னுக்கும் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை சிங்கப்பூரில் தொடங்கி உள்ளது சிங்கப்பூரில் சென்டோசா தீவில் உள்ள கேப்பல்லா நட்சத்திர உணவு விடுதியில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது இதில் இருதரப்பைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர்

முன்னதாக திரு

முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையை நடத்த அனுமதி அளித்ததற்கு அவர்கள் சிங்கப்பூர் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தனர்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

அதைத்தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் கப்பல்கள் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தன

ரோஹிங்கியா அகதிகள் பிரச்சினை தொடர்பாகவும் மனித உரிமை மீறல் புகார்கள் தொடர்பாகவும் அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் மியான்மர் பயணத்தைத் தொடர்ந்து அவர் ரோஹிங்கியா அகதிகள் அதிகம் தஞ்சம் அடைந்துள்ள பங்களாதேஷுக்கும் செல்லவுள்ளார்